புதுச்சேரியில் கொரோனா தொற்றுப் பரவலைத் தடுக்க அறிவிக்கப்பட்ட நேரக் கட்டுப்பாடுகள் நடைமுறைக்கு வந்துள்ளன காரைக்கால் பகுதிக்குள் இ பாஸ் இல்லாமல் யாரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று அமைச்சர் திரு கமலகண்ணன் கூறியுள்ளார் கிழக்கு லடாக் பகுதியில் இந்தியா சீனா ராணுவத்தினருக்கு இடையே நடந்த மோதலைத் தொடர்ந்து அந்தப் பிரச்சனையை சுமுகமாகத் தீர்த்துக் கொள்ள இரு தரப்பும் ஒப்புக் கொண்டுள்ளது இது தொடர்பாக மோல்டோ பகுதியில் இருதரப்பு கோர் கமாண்டர்கள் அளவிலான பேச்சு வார்த்தையில் இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளது நேற்று நடந்த இந்த பேச்சு வார்த்தை சுமுகமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் நடந்ததாகவும் பிரச்சனைக்குரிய பகுதியில் உள்ள படைகளை திரும்பப் பெறுவதற்கான வழிமுறைகள் முடிவு செய்யப்பட்டு உள்ளதாகவும் அது விரைவில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாகவும் எமது அகில இந்திய வானொலி செய்தியாளர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் இந்தியா சீனா ரஷ்யா ஆகிய நாடுகளுக்கு இடையே முத்தரப்பு பேச்சு வார்த்தை காணொளி காட்சி மூலம் இன்று நடைபெற்றது மத்திய வெளியுறவுத் துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் சீனா மற்றும் ரஷ்ய நாட்டு வெளியுறவுத் துறை அமைச்சர்கள் இதில் கலந்து கொண்டனர் தற்போதைய சூழ்நிலையில் இந்த பேச்சுவார்த்தை முக்கியத்துவம் வாய்ந்ததாகக் கருதப்படுகிறது

இந்த வென்டிலேட்டர்கள் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள அரசு மருத்துவமனைகளுக்கு வழங்கப்பட உள்ளது

கொரோனா தொற்று பரவலால் ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழநிலையைக் கருத்தில் கொண்டு இந்த ஆண்டு ஹஜ் பயணத்திற்கு இந்தியாவில் இருந்து முஸ்லிம்களை அனுப்பப் போவதில்லை என்று மத்திய அரசு முடிவு செய்துள்ளது இது குறித்து பேசிய சிறுபான்மையினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு முக்தர் அபாஸ் நக்வி சவூதி அரேபியாவில் இருந்து ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சர் டாக்டர் முகமது சலே பின் தாகீர் பென்டன் தம்முடன் தொலைபேசியில் பேசியதாகவும் இந்த ஆண்டு இந்தியாவில் இருந்து யாரையும் ஹஜ் பயணத்திற்கு அனுப்ப வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டதாகவும் கூறியுள்ளார் கொரோனா தொற்றால் சவூதி அரேபியாவும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் அதிகரித்து வரும் கொரோனா வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்தவே கடைகள் திறந்திருக்கும் நேரத்தைக் குறைத்துள்ளதாக முதலமைச்சர் திரு நாராயணசாமி தெரிவித்துள்ளார் வியாபாரிகள் அரசு அறிவித்துள்ள விதிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் இது குறித்து முதலமைச்சர் மேலும் கூறுகையில்

பொது மக்களில் எவருக்கேனும் காய்ச்சல் இருமல் மற்றும் மூச்சுத் திணறல் ஆகிய அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார மையங்களையோ அல்லது சுகாதாரம் மற்றும் நல மையங்களில் உள்ள மருத்துவர்களை அணுகுமாறு மாவட்ட ஆட்சித் தலைவர் டாக்டர் அருண் செய்திக் குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார்

அரசு பொது மருத்துவமனையில் பணியாற்றி வரும் செவிலியர் ஒருவருக்கும் கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இது குறித்து அமைச்சர் மேலும் கூறுகையில்

கமலகண்ணன் கூறினார் இன்று காரைக்காலில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சென்னை மற்றும் வெளியூர்களில் இருந்து வருபவர்களை பரிசோதனை செய்து அவர்களுக்கு தொற்று இல்லை என்று தெரிந்தால் மட்டுமே அவர்களின் வீடுகளுக்கு அனுப்பப்படுவார்கள் என்றும் அதுவரை தனிமைப்படுத்தும் மையங்களில் தங்க வைக்கப்படுவார்கள் எனவும் கூறினார்

புதுச்சேரியில் கொரோனா நோய்ப் பரவலைத் தடுக்கும் பொருட்டு மத்திய அரசின் ஆயுஷ் அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ள பரிந்துரைகளை புதுச்சேரி அரசு பின்பற்றவில்லை என்று சட்டபேரவை அதிமுக குழுத் தலைவர் திரு அன்பழகன் குற்றம் சாட்டினார் இன்று செய்தியாளர்களுடன் பேசிய அவர் நோய் எதிர்ப்பு சக்தி தரும் ஹோமியோபதி மாத்திரைகளை சில தொகுதிகளுக்கு மட்டும் கொடுத்துவிட்டு மற்ற தொகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கு கொடுக்கவில்லை என்று அவர் சுட்டிக் காட்டினார்

புதுச்சேரியில் கொரோனா தொற்றுப் பரவலைத் தடுக்க அறிவிக்கப்பட்ட நேரக் கட்டுப்பாடுகள் நடைமுறைக்கு வந்துள்ளன காரைக்கால் பகுதிக்குள் இ பாஸ் இல்லாமல் யாரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று அமைச்சர் திரு